திமுக தலைவர் திரு

கருணாநிதியின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என்று மருத்துவர் குழு தெரிவித்துள்ளது அவருக்கு தேவையான உதவிகளை வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு

வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் தகவல் தொழில்நுட்பத்துறை முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

தமிழகத்தின் மின் உற்பத்தி நிலைமை திருப்திகரமாக உள்ளது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

விளாடிவோ ஸ்டாக்கில் நடைபெறும் ரஷ்யன் ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சௌரப் வர்மா முன்னேறியுள்ளார்

கருணாநிதியின் உடல்நலம் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கட்சியின் செயல்தலைவர் திரு

க

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவக்குழுவினரிடம் திரு கருணாநிதிக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார்

குடியரசு துணைத்தலைவர் திரு

காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு முகுல் வாஸ்னிக் ஆகியோர் இன்று திரு

முன்னதாக இரத்த அழுத்த குறைவு காரணமாக இன்று அதிகாலை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திரு கருணாநிதியின் ரத்த அழுத்தம் தற்போது சீராக உள்ளதாகவும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே திரு கருணாநிதி விரைவில் குணமடைய வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்

கருணாநிதிக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுமாயின் அதனை செய்து தர தமிழக அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு

தமிழகத்திற்கு நீட்தேர்வு தேவையில்லை என்று மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னதாக அஸ்தம்பட்டி ஆய்வு மாளிகையில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டதோடு மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளையும் ஆய்வு செய்தார்

ஹைதராபாத்தில் தகவல் தொழில்நுட்ப விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர் தகவல் தொழில்நுட்ப சேவை ஊரகப் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார் நகர கிராமப்புறங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை குறைப்பதற்கு அதிக அளவில் தொழில் நுட்பக்கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்

பிரதம மந்திரி வீட்டுவசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடும் அவர் நகர்ப்புற கட்டமைப்பை புனரமைத்தல் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார்

இந்நிகழ்ச்சி மூலம் நீர் சேமிப்பு கதர் ஆடை பயன்பாடு போதை பொருள் தடுப்பு போட்டி தேர்வுகளை எதிர்கொள்ளுதல் தூய்மை இந்தியா போன்றவை குறித்து தமது கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார்

இதன் தமிழாக்கம் நாளை இரவு எட்டு மணிக்கு தமிழகத்தின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் இடம்பெறும்

இதையொட்டி ஹெப்படைட்டிஸ் தேசிய கட்டுப்பாட்டு திட்டத்தை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தாக்கம் குறித்த இலவச பரிசோதனை மற்றும் உரிய மருந்துகள் வழங்க இத்திட்டம் வகை செய்யும்

மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் உயிரின வளம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்தை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் மூங்கில் வளர்ச்சிக்கான தேசிய இயக்கம் அனைத்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பயனளிக்கும் என்றார் வடகிழக்கு மாநிலங்களில் தனி அறிவியல் பல்கலைகழகம் தொடங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார்

புதுதில்லியில் இதுதொடா்பான மாநாட்டில் உரையாற்றிய அவா் வெளிநாடுகளில் வாழ்வோர் தங்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகள் குறித்து அந்தந்த நாட்டு இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தத்தம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

தங்கமணி விவசாய நிலங்களில் உயர் அழுத்த மின்கம்பம் அமைப்பது தொடர்பாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் விவசாயிகள் பாதிக்காத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு

நிலக்கரி ஒப்பந்த புள்ளிகள் வெளிப்படையாக நடைபெறுவதாகவும் வரும் திங்கட்கிழமையிலிருந்து தமிழகத்திற்கு கூடுதல் வேகன் நிலக்கரி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் தேரோடும் வீதிகளில் புதைவட மின்டியர்கள் அமைக்க கோரிக்கை விடுத்தால் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியா மரியம் உடனிருந்தார்

கல்லணை கால்வாய் கரையில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதில் தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து விடுவிக்கப்படும் தண்ணீரையடுத்து கடந்த சில நாட்களாக மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக காணப்படுகிறது

இந்த ஆண்டு அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதையடுத்து சாரல் திருவிழா களை கட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் பயன்பாட்டிற்காக செயற்கை கோள் தொலைபேசி சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றார்